தமிழகத்தின் உரிமையபாதுகாக்கஅஇஅதிமுகஅரசுதவறிவிட்டதாகதிமுககுற்றம் சாட்டியுள்ளது

தபாய் பாராபேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் தங்கப்பதக்கம் வென்றார்

இதனையொட்டி அஇஅதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்டபல்வேறுகட்சிகளின் தலைவர்கள் இறுதிக்கட்டவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அஇஅதிமுகஒருங்கிணைப்பாளர் திருஒபன்னீர்செல்வம் தேனிமாவட்டங்களுக்குஉட்பட்டபல்வேறுபகுதிகளிலும் இணைஒருங்கிணைப்பாளர் திருளப்பாட்பழனிசாமி எடப்பாடியிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினர் தமிழகம் கல்வித்துறையில் சிறந்துவிளங்குவதற்குஅஇஅதிமுகஅரசுமேற்கொண்டநடவடிக்கைகளேகாரணம் என்றுதிருஒபன்னீர்செல்வம் தெரிவித்தார் மாநிலத்தின் வளர்ச்சிக்காகஅஇஅதிமுகஅரசுபல்வேறுதிட்டங்களைநிறைவேற்றியுள்ளதாககூறி அவற்றைஅவர் பட்டியலிட்டார் திமுக வுக்குமக்கள் நலனில் அக்கறை இல்லைஎன்றும் திருடபன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார் அனைத்துதரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழகஅரசுதிட்டங்களைநிறைவேற்றியிருப்பதாகதிருளடப்பாடிபழனிசாமிகூறினார் திமுகதலைவர் திருமுகஸ்டாலின் சென்னையில் இறுதிக்கட்டவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டார்

திமுகதேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளவாக்குறதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்

பிஜேபிதலைவர் திரு ஜெ பிநட்டா சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மக்கள் நலனுக்கானதிட்டங்களைஅஇஅதிமுகஅரசுசிறப்பாகநிறைவேற்றியிருப்பதாகதெரிவித்தார் இதன் காரணமாக தங்கள் கூட்டணிக்குமக்கள் ஆதரவு அளித்துவருவதாகவும் திருநட்டாகூறினார் தமிழ்நாடுகாங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திருகே எஸ் அழகிரி இன்றுநெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மக்கள் ஆட்சிமாற்றத்தைவிரும்புவதாகதெரிவித்தார் அம்முகபொதுச்செயலாளர் திரு டி டிவிதினகரன் கோவில்பட்டியில் இறுதிக்கட்டபிரச்சாரத்தில் ஈடுபட்டார் நிறைவேற்றமுடியாதவாக்குறதிகளைதிமுக வும் அஇஅதிமுக வும் வழங்கிவருவதாககுற்றம் சாட்டினார் குடும்பத்தில் ஒருவருக்குவேலைவாய்ப்பு உறுதிசெய்யப்படும் என்றுதிருதினகரன் உறுதியளித்தார் நாம் தமிழர் கட்சியின் தலைமைஒருங்கிணைப்பாளர் திருசீமான் திருவொற்றியூரில் தீவிரவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டார்

மக்கள் நீதிமய்யம் கட்சியின் தலைவர் திருகமலஹாசன் கோவையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மாற்றுஅரசியலுக்குதமதுகட்சிமுக்கியத்துவம் அளித்துள்ளதாகஅவர் கூறினார்

திருகமலஹாசன் தெரிவித்தார் இதற்கிடையே தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்தபின்னர் தொகுதிக்குதொடர்பில்லாதநபர்கள் அப்பகுதியைவிட்டுவெளியேறவேண்டும் என்றுதேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது

இந்ததேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதைதடுப்பதற்கானகண்காணிப்பு நடவடிக்கைகள் மேறும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகதமிழகதலைமைதேர்தல் அதினரிதிருசத்யபிரதசாகுகூறியுள்ளார் இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் உரியஆவணங்கள் இன்றிகொண்டுசெல்லப்படும் பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதாகதெரிவித்தார்

இயேசுபிரான் உயிர்த்தெழுந்ததினமானாஸ்டர் பண்டிகை இன்றுகொண்டாடப்படுகிறது

உலகபிரசித்திபெற்றவேளாங்கண்ணியில் இப்பண்டிகையொட்டி இன்றுஅதிகாலைசிறப்பு பிரார்த்தனைநடைபெற்றதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

வடதமிழகமாவட்டங்களுக்குஉட்பட்டஒருசிலபகுதிகளில் லேசானமழக்குவாய்ப்பு உள்ளகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நாமக்கல் மாவட்டத்தில் வாக்குச்சாவடிநிலையஅலுவலர்கள் தங்களுக்குஒதுக்கப்பட்டவாக்குச்சாவடிகளுக்குசெல்லத் தொடங்கினர்

மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகளுக்குதேவையானஅனைத்துப் பொருட்களும் திருவாரூர் சென்றடைவதைஉறுதிசெய்யுமாறுஆட்சியர் திருமதிசாந்தாஅதினரிகளைஅறிவுறுத்தியுள்ளார் தேனிமன்டலதேர்தல் அலுவலர்களுக்கான இறுதிக்கட்டபயிற்சிவகுப்புகள் இன்றுபோடியில் நடைபெற்றது இவங்கையிலிருந்துபடகில் தனுஷ்கோடிஅரிச்சல் முனைப்பகுதிக்குவந்த இரண்டுபேரைகாவல்துறையினர் கைத செய்துவிசாரணைமேற்கொண்டுவருகின்றனர் விளையாட்டுச் செய்திகள் தபாய் பாராபேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தைகைப்பற்றினார்